செய்ய முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

செய்த மனுவை தில்லி நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார்

இனி விரிவான செய்திகள் சமூகம் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் சட்டத்தின் அடிப்படையிலான மாற்றங்களே நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்திருந்த இரண்டுநாள் சர்வதேச நீதித்துறை கருத்தரங்கில் பேசிய பிரதமர் சட்டம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்றும் நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அயோத்தி நிலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாட்டு மக்கள் முழு மனதோடு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் நீதித்துறை நாடாளுமன்றம் மற்றும் அரசு நிர்வாகம் ஆகிய மூன்றும் இணைந்து அரசியல் சாசனத்தின் மாண்புகளை பாதுகாத்து வருவதாகக் குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மா காந்தி தமது வாழ்வை உண்மைக்காகவும் சேவைக்காகவும் அர்ப்பணித்தக் கொண்டதன் அடிப்படையில் நீதித்துறையும் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் நீதித்துறை நிர்வாகத்தை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தி அதன் திறன்மிக்க சேவையை தங்குதடையின்றி வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் நீதிமன்றங்களையும் ஒருங்கிணைந்த மின்னனு அனைத்து கொன்டுவருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

முத்தலாக் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டம் திருநங்கைகள் தங்களது உரிமைகளைப் பெறுவதற்கான சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் குறித்து அப்போது அவர் பட்டியலிட்டா் பாலின ரீதியாக நீதி கிடைக்காத எந்தவொரு நாட்டிலும் பொருளாதார வளர்ச்சியை காண முடியாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபடத் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சுட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அரசு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்பட வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் மற்றும் ஊழல் புரிவோரின் தாக்கம் இருக்கக் கூடாது என்றும் கூறினார் தலைமை நீதிபதி திரு போப்டே பேசுகையில் வலிமையான மற்றும் சுதந்திரமான நீதித்துறையை அரசியல் அமைப்புச் சட்டம் வகுத்துக் கொடுத்திருப்பதாகத் தெரிவித்தார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது கடமையை முழுமையாகவும் சரியாகவும் செய்தால்தான் மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என்றும் திரு போப்டே குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக நாளை மறுநாள் இந்தியா வருகிறார் முதலில் அகமதாபாத்திற்கு செல்லும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபரை வரவேற்கும் வகையில் சாலையின் இருபுறங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன

இக்குழுவில் அந்நாட்டு வா்த்தக அமைச்சா் திரு வில்பூர் ரோஸ் எரிசக்தி துறை அமைச்சா் திரு டான் பிரௌலிட்டி பாதுகாப்பு ஆலோசக் திரு ராபாட் ஒ பிரைன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பிரதிநிதிகளும் இடம் பெற்றுள்ளனர் அமெரிக்க அதிபரின் பயணம் இந்தியாவுடனாள வலுவான உறவை எடுத்துரைப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் இரு தலைவர்களுக்கு இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாக குறிப்பிட்டார்

அதேபோல் சிசிடிவி பதிவுகளையும் சிறை நிர்வாகத்தினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனா் இதனையடுத்து கூடுதல் நீதிபதி திரு தர்மேந்திர ராணா இம்மனுவை தள்ளுபடி செய்தாா் பாரம்பரியமிக்க பத்திரிகை துறையின் திறனை மேம்படுத்தி நம்பகத்தன்மையுள்ள செய்திகளை சமூகத்திற்கு வழங்குவது மூலம் மக்களிடம் பத்திரிகை துறையின் மீதான நம்பிக்கையை மீன்டும் பெற வழிவகுக்கும் என்று குடியரசு தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் பெங்களூருவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்கள் செய்திகளை வெளியிடுவதள் மூலம் பிரபலமடைந்து வருவதாக தெரிவித்தார் இருந்த போதிலும் பாரம்பரியமிக்க பத்திரிகை துறையில் திறன்களை மேம்படுத்துவதன் மூலமே நம்பகத்தன்மையுடைய செய்திகளை வெளியிட்டு ஜனநாயக மாண்ஸப உயிர்பிக்க முடியும் என தெரிவித்தார் துத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தா்

வெள்ளநீர் கடலில் கலப்பதைத் தடுத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்புத் திட்டம் இவ்வாண்டுக்குள் முடிக்கப்படும் என்று இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு சொன்னதை மட்டுமின்றி சொல்லாததையும் செயல்படுத்தி வருவதாகக் கூறிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத் திட்டங்களையும் பட்டியலிட்டார் சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டப திறப்பு விழாவில் துணை முதலனமச்சன் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனா் நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்த நிலை வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காள தயார் நிலை ஆகியவை குறித்து ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜுவ் கவுபா தலைமையில் நடைபெற்ற இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூளியள் பிரதேச அரசுகள் இந்த வைரஸ் பரவாமல் இருப்பதற்கு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்தோனேஷியா வியட்நாம் மற்றும் மலேசியா நாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளிடம் வைரஸ் குறித்த பாதிப்புகளை கண்டறியும் சோதனைகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது

சுனதாரத்துறை விமானப்போக்குவரத்து துறை பாதுகாப்பு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறையின் செயலாளர்கள் மற்றம் வெளியுறவு மற்றம் உள்துறை அமைச்சகங்களின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இன்டியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிஸா மாநிலம் கட்டாக்கில் இன்று தொடங்கியது

மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளா்

ஹங்கேரியன் ஒபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் சரத் கமல் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது